ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சும்பவம் தொடர்பாக வெளிப்படையான நியாயமான விசாரணை நடத்துமாறு சீபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர்

வைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச்சண்ட போட்டியில்இந்தியாவின் அமித்

இனி விரிவான செய்திகள் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கு உச்சநீதிமன்றம் மறப்பு தெரிவித்துள்ளது சென்ற ஆண்டு டிசம்பரில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அளித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது

இந்த ஆலையை திறப்பது குறித்து முடிவு செய்யும் அதிகாரம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் வரம்புக்கு அப்பாற்பட்டது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஆர் எஃப் நாரிமன் தலைமையிலான அமர்வுகூறியுள்ளது வேதாந்தா நிறுவளம் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அனுகலாம் என்று உச்சநீதிமன்றம்தெரிவித்துள்ளது தேசிய பசுமை தீர்ப்பாயம் அளித்த உத்தரவை தமிழ்நாடு மாசு கட்டப்பாட்டு வாரியம் செயல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடக்கோரி வேதாந்தா நிறுவளம் தாக்கல் செய்த மனுவுக்கு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பது தமிழக அரசின் சுட்டப்போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடி மக்களின் நலனை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் நலனையும் கருத்தில் கொண்டு ஆலையை மூட முடிவு செய்திருப்பதாக கூறினார்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 ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அடுத்து மக்கள் அச்சமின்றி வாழலாம் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்திப் நந்தூரி கூறியுள்ளார்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 உச்சநீதிமன்றத்தின் இத்தீர்ப்பை அரசியல் கட்சிகள் வரவேற்றுள்ளன ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பது வரவேற்கத்தக்கதாகும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த புதிய மனு மீது தமிழக அரசு சுட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கேட்டுக்கொண்டுள்ளார் உயர்நீதிமன்றத்தில் ஸ்டெர்வைட் ஆலை நிர்வாகம் வழக்கு தொடர்ந்தால் வலிமையான வாதங்களை முன்வைக்க தமிழக அரசு தயாராக வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீதி வழங்கிய உச்சநீதிமன்றத்திற்கும் நீதிபதிகளுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கதாகும் என்று தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் தமாக தலைவர் திரு ஜி கே வாசனும் தெரிவித்துள்ளனர் தமிழக அரசு சித்திரை விருதுகளை இன்று அறிவித்துள்ளது

சென்னை தலைமை செயலகத்தில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த விருதுகளை வழங்குகிறார்

ஈரோடு கன்னியாகுமரி இராமநாதபுரம் வேலூர் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு விபத்துகளில் உயிரிழந்த எட்டு பேரின் குடும்பங்களுக்கு தலா ஒரு வட்சும் ரூபாய் நிவாரணம் உதவி வழங்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்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 சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக கூட்டணியில் கட்சிகளை சேர்ப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தார்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 புல்வாமா தீவிரவாத தாக்குதல் சம்பவம் பாகிஸ்தான் உடனான பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் இன்று அர்ஜென்டினாவின் அதிபர் மரிஸியோ மக்ரியுடன் நடத்திய ஆலோசளைக்குப் பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது பிரதமர் இவ்வாறு கூறினார்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 உலக அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதனை கையாளுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார்

பாகிஸ்தான் சிறையில் உள்ள இந்தியர் குல்பூஷன் ஜாதவின் வழக்கு தொடர்பான நான்கு நாள் பொது விசாரணை இன்று தொடங்கியது சிறையில் இருக்கும் அவருடன் இந்திய தூதரகம் ஆலோசனை நடத்துவது தொடர்பான அனுமதி மறுத்து வரும் நிலையில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இதனை எதிர்த்து சர்வதேச நீதிமன்றத்தை இந்தியா நாடியது வியன்னா உடன்பாட்டின் அடிப்படையிலான உரிமையை பாகிஸ்தான் மீறி வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது

தமிழ்நாடு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

சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாநில அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சாலைகளில் விதிகளை மீறி பேனர்கள் வைப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது கோவையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக கடந்த ஒரு வாரமாக விதிகளை மீறி பேனர் வைக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகளின் அமர்வு விதிகள் மீறி வைக்கப்படும் பேனர்கள் குறித்து வழக்குகள் அதிகரித்து வருவதாகவும் இத்தொடர்பாக கால அவகாசம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் பட்சத்தில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள தூண்டுவதாகவும் தெரிவித்தது விதிகளை மீறிய பேனர்கள் விவகாரத்தில் அரசு அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது மாவட்ட செய்திகள் கள்ளியாகுமரி கடற்பகுதிகளில் கடலோரப் பாதுகாப்பு குழுமம் சார்பில் இன்று பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது